உறுதுணையாக உள்ளதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அனைவரும் கூறியுள்ளார் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு உரிய பதிவடி கொடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார்

சின்னதம்பி யானையால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச குத்துச் சண்டை போட்டியில் இந்தியாவின் கவுரவ் சோலங்கி மற்றும் நன்மன் தன்வாா் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனா் இனி விரிவான செய்திகள் புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த பாதுகாப்புப் படைவீரர்களின் குடும்பத்தினருக்கு நாட்டுமக்கள் அனைவரும் உறுதுணையாக உள்ளதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

இத்தகைய சவால்களை எதிர்கொள்ளும் துணிவு நம்நாட்டிற்கு உள்ளதாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார் புல்வாமா தாக்குதல் சம்பவத்திற்கு பாகிஸ்தான்தான் காரணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார்

இதனை பொறுத்துக் கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் ஆதரவுடன் புல்வாமா தாக்குதல் சும்பவத்தை தீவிரவாதிகள் நடத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு உரிய பதிவடி கொடுக்க பாதுகாப்புப் படைகளுக்கு முழு கதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இதுதொடர்பாக மத்திய அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு அளிக்கப்படும் என்று அனைத்துக் கட்சிகளும் உறுதி அளித்திருப்பதாக அவர் கூறினார் புல்வாமா தாக்குதல் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் உரிய விளைவுகளை சந்திப்பார்கள் என்று திரு ராஜ்நாத் சிங் திட்டவட்டமாக தெரிவித்தார் இதற்கிடையே புல்வாமா தாக்குதல் சம்பவம் தொடர்பாக போலிப் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரப்பப்படுவதாக மத்திய ரிசர்வ் காவல் படை தெரிவித்துள்ளது

இந்நிலையில் ஜம்மு கஷ்மீரில் பிரிவினைவாத தலைவர்கள் ஐந்து பேருக்கு அளிக்கப்பட்டு வந்த பாதுகாப்பை அம்மாநில அரசு விலக்கிக் கொண்டுள்ளது பாகிஸ்தான் ஆதரவுடன்தான் புல்வாமா தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் அஸ்ஸாம் மாநிலம் லஹிம்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்த தாக்குதலுக்கு உரிய பதிலடி தரப்படும் என்றார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு நாட்டின் பாதுகாப்பில் எவ்வித சமரசத்தையும் செய்து கொள்ளாது என்று திரு அமித் ஷா திட்டவட்டமாக தெரிவித்தார் உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார்

உயர்கல்வியில் நான்காண்டுகளுக்கு ஒருமுறை பாடத் திட்டங்களில் மாற்றம் செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்

தென்தமிழகத்தின் மருத்துவ மையமாக மதுரை செயல்பட்டு வருகிறது என வருவாய் துறை அமைச்சர் திரு உதயக்குமார் கூறியுள்ளார் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவப் பிரிவை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார் மதுரையில் புதிய பல்நோக்கு அரசு மருத்துவமனை திறக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் திருமங்கலத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் கோட்டம் அமைக்கப்படவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் உடுமலைப் பகுதியில் சின்னதம்பி யானையால் சேதடைந்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கால்நடை பராமரிப்புத் துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூரில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் அவர் இதனை தொடங்கி வைக்கவுள்ளார்

இரண்டு ஹெக்டேர் வரை நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும்

மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக தலைமையில் மெகா கூட்டணி உருவாகும் என்று மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார் சென்னையில் தனியார் நிறுவனங்களுக்கான வேலை வாய்ப்பு முகாமினை இன்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் கூட்டணி குறித்த விவரங்களை கட்சித் தலைமை உரிய நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் அஇஅதிமுக அரசு மக்கள் வரிப் பணத்தில் தவறான தகவல்களுடன் விளம்பரங்களை வெளியிட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று கள்ளக்குறிச்சியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் சிறப்பு நிதியுதவி என்ற பெயரில் வறுமைக்கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக விளம்பரம் வெளியிட்டு இருப்பதாக தெரிவித்தார் யாருக்கும் இந்த தொகை வழங்கப்படாத நிலையில் விளம்பரம் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் திரு ஸ்டாலின் குறை கூறினார்

இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர்

சான்றிதழ் சரிபார்ப்புப் பணிகளை நிறைவு செய்யவில்லை கட்டணம் செலுத்தவில்லை போன்ற காரணங்களை கூறி தேர்வு முடிவுகளை நிறுத்தி வைத்திருப்பது ஏற்கக்கொள்ள முடியாது என்றும் திரு ராமதாசு அதில் குறிப்பிட்டுள்ளார் டாஸ்மாக் பணியாளர்களின் கோரிக்கைகள் குறித்து முதலமைச்சர் பரிசீலிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் மதுவிலக்கை அமல்படுத்தும் போது மாற்றுப் பணி வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை டாஸ்மாக் ஊழியர்கள் வலியுறுத்தி வருவதை சுட்டிக்காட்டினார் கோவையில் இன்று ஜல்லிக்கட்டு நடைபெற்றது இதில் ஏராளமான மாடுபிடி வீரர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் மஹில்வாகனன் தெரிவிக்கிறார்

உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தொடங்கி வைத்த இந்த ஐல்லிக்கட்டில் அலங்காநல்லூர் பாலமேடு மதுரை விருதுநகர்

ஐல்லிக்கட்டுப் போட்டியில் கலந்து கொள்வதற்காக பயிற்சி வீரர்கள் பிரத்யேக மருத்துவக் கூடங்களில் தங்களது உடல்திறனை பரிசோதனை உட்படுத்தப்பட்ட பின்னரே போட்டிகளில் அமைதிக்கப்பட்டனர் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு கார்

தங்க நாணயம் மற்றம் வெள்ளிப் பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டன முன்னதாக கஷ்மீரில் தீவிரவாதிகளால் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பலியான ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டன

திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் புதிய நகராட்சி அலுவலக கட்டிடத்தினை உணவு அமைச்சர் திரு காமராஜ் இன்று திறந்து வைத்தார் ராமநாதபுரத்தில் ஐந்து புதிய பேருந்துகளின் சேவையை தகவல் தொழில்நுட்பத் துறை அமைச்சர் திரு மணிகண்டன் இன்று தொடங்கி வைத்தார் கெலவரப்பள்ளி நீர்த் தேக்கத்திலிருந்து இன்று முதல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது

விளையாட்டுச் செய்திகள் பல்கேரியாவில் நடைபெற்று வரும் குத்துசண்டை போட்டியில் கவுரவ் சோலங்கி மற்றும் நன்மன் தன்வார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர்